நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார்

அமையும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மத்திய பிரதேச அரசு ஏற்பாடு செய்துள்ள விவசாயிகள் நலத்திட்ட நிகழ்ச்சியில் பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார்

இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சா் திரு சிவராஜ்சிங் சௌகான் கலந்து கொள்கிறார்

இந்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் சிலவற்றை தொடங்கி வைக்கும் பிரதமர் சில திட்டங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டுகிறார் பிரதமா் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு மாவட்டம் ஒன்றியம் ஊராட்சி நிலைகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

விவசாயிகளின் நலன்களுக்காக கொண்டுவரப்பட்டுள்ள வேளாண் சீாதிருத்தங்கள் இந்திய வேளாண் துறையில் புதிய அத்தியாயத்தின் அடித்தளத்தை உருவாக்கும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்ச் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் இந்த சீர்திருத்தங்கள் நாட்டின் விவசாயிகளுக்கு கூடுதல் குதந்திரத்தை வழங்கி அதிகாரம் அளிப்பதாகவும் இருக்கும் என்ற அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக விவசாயிகளுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் அனைவரையும் அரவணைப்போம் என்ற நரேந்திரமோடி அரசின் நோக்கத்துடன் முன்னேறி வரும் நாட்டில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சேவை செய்ய முயற்சி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு கடந்த ஆறு ஆண்டுகால வரலாறு சாட்சியாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகள் அவர்களின் அமைப்புகளுடன் தாம் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் பல அமைப்புகள் புதிய வேளானர் சட்டங்களை வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்திருப்பதாகவும் திரு தோமர் குறிப்பிட்டுள்ளார் புதிய சுட்டங்களின்படி ஏராளமான விவசாயிகள் பயனடைய தொடங்கி இருக்கிறார்கள் என்றாலும் மறுபக்கத்தில் விவசாயிகளிடையே குழப்பம் உருவாக்கப்பட்டு வருகிறது என்று அவர் கூறியுள்ளார் வேளாண்துறை அமைச்சின் கடிதம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதம் திரு நரேந்திரமோடி அனைத்து விவசாயிகளும் இதனை கவனத்துடன் படிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளாா் இயன்ற அளவுக்கு பெரும்பாலான மக்களிடம் இதனை கொண்டு செல்ல வேண்டுமென்றும் நாட்டு மக்களை அவர் வலியுறுத்தியுள்ளார் உத்ரகாண்ட் மாநிலம் ருத்ராபூரில் விவசாயிகள் பேரணியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சா் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் விவசாயிகளுக்கு ஏராளமாள நன்மைகளை தரும் நோக்கத்துடன் மத்திய அரசு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்திருப்பதாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழி நடத்துகின்றன என்றும் கூறினார் இந்த சட்டங்கள் மூலம் சாதகமான விளைவுகள் ஏற்கனவே ஏற்பட்டுள்ளன என்பதற்கு சாட்சியமாக இந்த பேரணியில் பங்கேற்றுள்ள விவசாயிகள் இருக்கிறா்கள் என்று அவர் குறிப்பிட்டார் போராடும் விவசாயிகள் இந்த சட்டங்களை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்ட அமைச்சர் பிரச்சினைக்கு தீர்வுகான திறந்த மனதுடன் உண்மையான விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தையை தொடர அரசு விரும்புகிறது என்றார்

புதிய வேளாண் சுட்டங்கள் குறிதது பீகாரில் பிரச்சினை ஏதும் இல்லை என்று அம்மாநில முதலமைச்சா் திரு நிதிஷ்குமாா் தெரிவித்துள்ளாா் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல் கொள்முதல் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது என்றும் விவசாயிகள் எந்த பிரச்சினையையும் எதிர்கொள்ளவில்லை என்றும் கூறினார் இந்திய தொழில் வா்த்தக சபைகளின் இணையமான அசோசெம் அமைப்புதின வாரம் நாளை தொடங்குகிறது இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் முக்கிய உரை நிகழ்த்த உள்ளார் அசோசெம் சாா்பிலான தொழில் நிறுவள நூற்றாண்டு விருதை தொழிலதிபா் திரு ரத்தன் டாடா வுக்கு பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் வழங்குகிறார்

இந்தியாவின் அனைத்து பிராந்தியங்களின் தொழில் வாத்தக சபைகளை மேம்படுத்தம் நோக்கத்துடன் இது நிறுவப்பட்டது

தமிழகத்தில் மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி உள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் சேலம் மாவட்டம் ஏர்வாடியில் இன்று மினி கிளினிக்கை திறந்து வைத்து முதலமைச்சர் உரையாற்றினார் ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக அஇஅதிமுக அர்ப்பணிப்பு உணர்வுடன் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் சாலை மற்றும் குடிநீர் திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார்

கோவிட் நோயை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசி யில் தேசிய வாதம் பயன்தராது என்றும் சா்வதேச ஒத்துழைப்புடன்தான் இந்த நோயை வெல்ல முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார்

உலக நாடுகளின் அரககள் கோவாக்ஸ் திட்டத்திற்கு கூடுதலாக தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் இயற்கை சீற்றம் மீண்டும் தாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பரவலாக தடுப்பூசி போடுவதை உறுதி செய்வது உலகிற்கு சிறந்த பயன்தரும் நோக்கம் கொண்டது என்று அவர் கூறியுள்ளார் இந்த நோயை ஒழிக்காவிட்டால் இந்த வைரஸ் மாற்று வடிவம் கொள்ளக்கூடும் என்றும் திரு குட்டாரஸ் எச்சரித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் பள்ளிகளை திறப்பதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளை மாநில கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இதன்மூலம் மாணவர்கள் மற்றம் ஆசிரியர்களின் வருகைப்பதிவு செல்பேசி செயலி மூலம் நடத்தப்படும் இறைவணக்கம் உள்ளிட்ட அனைத்து கூட்டு செயல்பாடுகளும் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு பள்ளிகள் அனைத்திலும் மீண்டும் வகுப்புகள் தொடங்கவிருக்கும் நிலையில் இன்று பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தப்படுகிறது இந்த கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்க இயலாத பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் முதல்வருடன் இணையவழி தொடர்பு கொண்டு கருத்து தெரிவிக்கலாம் என அம்மாநில பொதுக்கல்விக்கான ஆணையர் தெரிவித்குள்ளார்